நரேந்திர மோடி பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் உடல்நலத்தை பாதுகாப்பதில் யோகா முக்கியப் பங்குவகிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் கர்த்தார்பூர் வழித்தடம் தொடர்பாக பாகிஸ்தானுடன் மீண்டும் பேச்சு நடத்துவதற்கான தேதிகளை இந்தியா முன்வைத்துள்ளது பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புக்களை தடுப்பதற்கு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை ஐ

தலைமைச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார்

இங்கிலாந்து நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் ஒவ்வொரு துளி தண்ணீரையும் வீணாக்காமல் சேமித்து வைக்க மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று கேட்டுக்கொண்டார் மக்களவை தேர்தலுக்கு பின் முதல்முறையாக அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழச்சியின் மூலம் மக்களுடன் உரையாடிய அவர் தண்ணீர் சேமிப்பை மக்கள் இயக்கமாக தொடங்க வேண்டும் என கூறியுள்ளார் தண்ணீர் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அனைத்து தரப்பினருக்கும் எடுத்து செல்லவேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் ஜன்சக்தி ஜல்சக்தி இணையதளம் மூலம் இதுபற்றிய விவரங்களை மக்கள் தங்களுக்குள் பகிர்ந்துகொள்ளலாம் என்று அவர் கூறினார் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்வதில் சமுதாயம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்றும் சமூக கலாச்சார அமைப்புகள் இதில் முன்னிலை வகித்து செயல்பட வேண்டுமென்றும் அவர் அறிவறுத்தினார்

நாட்டின் பல பகுதிகள் ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீர் பற்றாக்குறையால் தவித்தபோதிலும் ஆண்டுதோறும் பெய்யும் மனழயில் எட்டு சதவீத தண்ணீரே சேமிக்கப்படுவதாகவும் நீர்வளத்தை பேனுவதற்காகவே ஜலசக்தி அமைச்சகம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் கூறினார் சர்வதேச யோகா தினம் அண்மையில் கொண்டாடப்பட்டது பற்றி குறிப்பிட்ட பிரதமர் உடல் ஆரோக்கியத்தை பேனுவதற்கான விழிப்புனர்வு யோகா பயிற்சியின் மூவம் ஏற்படுத்தப்படுகிறது என்பதை இது காட்டுகிறது என்றார் யோகா பயிற்சியை பிரபலமாக்குவது சமுதாய சேவை என்றும் அதில் அனைவரும் ஈடுபட வேண்டுமென்றும் குறிப்பிட்டார் இந்தியாவின் கலாச்சாரத்திலும் பாரம்பரியத்திலும் ஜனநாயகம் ஊடுருவி நிற்கிறது என்று குறிப்பிட்டு சட்டம் விதிகள் அனைத்திற்கும் மேலாக இந்திய சமுதாய அமைப்பில் ஜனநாயகம் மேலோங்கி நிற்பது குறித்து நாம் பெருமிதம் கொள்ளலாம் என்றார்

ஒட்டுமொத்த ஜனத்தொகையை காட்டிலும் கூடுதலானது என்று கூறினார் கடந்த சில வாரங்களாக மக்களுடன் உரையாடும் வாய்ப்பை இழந்தது மிகப்பெரிய இழப்பு என்று தெரிவித்த அவர் மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் உரையாடுவது மகிழ்ச்சியளிக்கிறது என்றார் பொதுமக்களுடன் பிரதமர் நேரிடையாக உரையாடும் மன் கி பாத் நிகழச்சி உலகிலேயே முதல் முறையாக தொடங்கப்பட்ட நிகழ்ச்சி என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அளமச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் புனேயில் வானொலியில் ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியை கேட்டபிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதைத் தெரிவித்தார் இன்றைய நிகழ்ச்சியில் தண்ணீர் சேமிப்பை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பொதுமக்கள் நிச்சயம் செயல்படுவார்கள் என அவர் கூறினார் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒருபோதும் அரசியல் குறித்து பேகவதில்லை என பிஜேபி செயல் தலைவர் திரு

தில்லியில் கட்சித் தொண்டர்களிடையே பேசிய அவர் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் தூய்மை யோகா ஆரோக்கியம் காற்று மாசு மற்றும் தண்ணீர் பிரச்சினை உள்ளிட்ட பொதுமக்களுடன் தொடர்புடைய விவகாரங்கள் குறித்து மட்டுமே பிரதம் அந்த நிகழ்ச்சியில் பேசிவருவதாக கூறினார் ஜம்மு கஷ்மீரில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளைக் காண்பதற்கான இலவச செட் டாப் பாக்ஸ்களை பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு

அப்போது பேசிய அமைச்சன் இந்த செட் டாப் பாக்ஸ்கள் மூலம் எல்லைப் பகுதியில் உள்ள மக்கள் அதிகாரபூர்வமான தகவல்களை பெற முடியும் என கூறினார்

இந்த வழித்தடத்தை நிறைவேற்றுவதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கா்தா்பூரில் உள்ள குருத்வாரா தா்பாா் சாஹிப் செல்வதற்கான இணைப்பை ஏற்படுத்துவதற்கு இந்த வழித்தடம் உதவிடும்

மின்னனு பொருளாதாரம் மற்றும் இணையதள பாதுகாப்பு குறித்து பொதுமக்களுடன் தொலைபேசி மூலம் உரையாடும் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை ஒலிபரப்பாக உள்ளது

தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக திரு கே சண்முகம் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இதுவரை இப்பதவியை வகித்து வந்த திருமதி கிரிஜா வைத்தியநாதன் ஒய்வு பெற்றதை அடுத்து அவர் இப்பொறுப்பினை ஏற்றுக் கொண்டார் இதேபோல் காவல்துறை தலைவராக திரு திரிபாதி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் திரு டி கே ராஜேந்திரன் ஒய்வு பெற்றதை அடுத்து காவல்துறை தலைவர் பதவிக்கு திரு திரிபாதி நியமிக்கப்பட்டார் இந்த ஆண்டுக்கான அம்நாத் புளிதப் பயணம் மேற்கொள்ளும் முதல் குழு ஜம்மு கஷ்மீரிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் இன்று காலை புறப்பட்டது

பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படுவதன் அவசியத்தை ஐ

ஆண்டனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார் அபுதாபியில் இதுதொடர்பான இரண்டு நாள் மாநாட்டில் இன்று அவர் உரையாற்றினார் பருவநிலை மாற்றத்தினால் வாரத்திற்கு வாரம் பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பருவநிலை தொடர்பான பாரீஸ் ஒப்பந்தம் இதற்கு தீர்வாக அமையும் என்றும் திரு ஆண்டனியோ குட்டரஸ் நம்பிக்கை தெரிவித்தாா் அமெிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வடகொரியா சென்று அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் ஐ சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் கொரிய தீபகற்பத்தில் ரானுவம் அகற்றப்பட்ட பகுதியில் அவா்கள் இருவரும் சந்தித்துப் பேசினா் வடகொரிய நாட்டில் கால் பதித்த முதல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்பது குறிப்பிடத்தக்கது

கந்தஹார் மாகாணத்தில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வாக்காளர் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது தாலிபன் தீவிரவாதிகள் வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக தேர்தல் ஆணைய செய்தித்தொடர்பாளர் அஜீஸ் இப்ராஹிம் தெரிவித்தார்

மணீஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார்

ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருடன் நடைபெற்ற மோதலில் பயங்கரவாதி ஒருவர் கட்டுக்கொல்லப்பட்டார் பட்காம் மாவட்டத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது